தடைகள் ஏற்பட்டாலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து மன உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

சுகாதாத்துறை இணையமைச்சர் திரு அஷ்வினிகுமார் சௌபே தெரிவித்துள்ளார்

வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் இஸ்ரோவில் விண்வெளி ஆய்வுப் பணிகளில் இலக்கை எட்டுவதில் சில தடைகள் ஏற்பட்டாலும் நாம் தொடர்ந்து மன உறுதியுடன் செயல்படுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ வளாகத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் விக்ரம் லேண்டர்வுடனான தகவல் தொடர்பு துண்டிப்பினால் விஞ்ஞானிகள் சோ்ந்து விடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார் விஞ்ஞானிகள் நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்றும் அவர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் நமது நாட்டில் உள்ளதமான அறிவியல் வரலாற்றில் சில இடர்பாடுகள் நமது வேகத்தை குறைத்த போதிலும் உறுதியாக நின்று உற்சாகத்துடன் பணியாற்றி அந்த இலக்குகளை அடைந்து வெற்றி கண்டுள்ளோம் என்று அவர் கூறினார் சந்திரனில் ஆய்வு நடத்தும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு நாம் வெற்றி காண்போம் என்றும் பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார் இஸ்ரோ வளாகத்திலிருந்து புறப்படும் முன் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திரயான் இரண்டு பணியில் பங்கேற்ற ஒவ்வொரு விஞ்ஞானியிடமும் கைகுலுக்கி தொடர்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டுமென்று ஊக்கப்படுத்தினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடு எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஆயுர்வேதம் சித்தா யோகா உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவமுறைகளை ஊக்குவிக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஷ்வினிகுமார் சௌபே தெரிவித்துள்ளார் கோயம்பத்தாரில் இன்று ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கான இலவச புற்றுநோய் பிரிவை திறந்து வைத்துப் பேசிய அவர்

இதபோன்ற கொடிய நோய்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சாமானிய மக்கள் மருத்துவக் காப்பீடு பெறலாம் என்று தெரிவித்தார் புற்றநோய்க்கு எதிரான போர் என்ற தீவிர புற்றுநோய் ஒழிப்புத் திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கென தேவையான நிதி உதவியை அரசு அளிக்கும் என்றும் அவர் கூறினார்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகக் கூறிய அவர் சேலம் மதுரை தஞ்சாவூர் ஆகிய மூன்று பகுதிகளில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு நிதி உதவி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் திரு சௌபே தெரிவித்தார்

வேகமாகப் பரவும் தன்மை கொண்ட இந்த புற்றுநோய் கட்டியை மருத்துவர்களின் முழுமுயற்சியால் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டதாக மருத்துவமனையின் டீன் டாக்டர் வனிதா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு புரோஹித் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் முதன்முறையாக நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாகக் குறிப்பிட்டார்

எற்பட்டுள்ளதால் காவிரி கரையெங்கும் நிலத்தட நீர்மட்டமும் உயரும் என்பதால் விவசாயிகளுடன் பொது மக்களும் மகிழ்க்சி அடைந்துள்ளனர்

திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு நீர்வரத்தைப் பொறுத்து படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று பொதுப்பணிததுறை அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக இன்று காலை அணையை பார்வையிட்ட சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் தண்ணீர் வெளியேற்றம் குறிதது அனைத்து தாழ்வான பகுதிகளிலும் தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் கரையோரப் பகுதிகளில் உள்ள கிராமங்களில் காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக அவர் கூறினார்

நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார்

நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலய தேரோட்டம் இன்னும் சற்றநேரத்தில் தொடங்க உள்ளது இவ்விழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்